நடைபெறுகிறது

கெரிவிக்கின்றனர்

காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் நாளை புதுதில்லியில் நடைபெறுகிறது

இனி விரிவான செய்திகள் மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று மாலை நடைபெற்றது

இதனையடுத்து பிரதமர் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தை சந்தித்து பரிந்துரை கடிதத்தை அளிக்கவுள்ளார்

அடுத்த சில நாட்களில் தலைமைத் தேர்தல் ஆணையரும் இணை ஆணையர்களும் குடியரசுத் தலைவரை சந்தித்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் பட்டியலை குடியரசுத் தலைவருக்கு சமர்ப்பிப்பார்கள் தேசிய ஜனநாயகக் கட்சியின் கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சித் தலைவர்களின் கூட்டம் நாளை நடைபெறுகிறது புத்தில்லியில் நடைபெறும் இந்தக் கூட்டத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்கின்றனர் நாடாளுமன்ற எமய மண்டபத்தில் நாளை மாலை ஐந்து மணிக்கு இந்தக் கூட்டம் நடைபெறம் என்று பிஜேபி தெரிவித்துள்ளது இந்தக் கூட்டத்தில் திரு நரேந்திர மோடி நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே உரையாற்றவுள்ளார் முறைப்படி அவர் இந்தக் கூட்டத்தில் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி பெரும் தோல்வியை சந்தித்ததை அடுத்து அக்கட்சியின் செயற்குழு உறுப்பினர் பதவியிலிருந்து பலர் ராஜினாமா செய்துள்ளனர் உத்தரப்பிரதேச மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ராஜ் பாபர் இடிஷா மாநில காங்கிரஸ் தலைவர் திரு நிரஞ்சன் பட்நாயக் ஆகியோர் தங்களது ராஜினாமா கடிதங்களை அனுப்பியுள்ளனர்

மக்களவைத் தேர்தலில் அமோக வெற்றி பெற்றதற்கு தமக்கு வாழ்த்து தெரிவித்த அனைத்து உலக தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

அமெரிக்காவுடன் நெருங்கிய நட்புறவை பாராட்டவும் உலக அமைதிக்கு உழைக்கவும் விரும்புவதாக அவர் கூறியுள்ளார் அமெரிக்க துணை அதிபர் மைக் பென்சின் வாழ்த்துக்கு நன்றி தெரிவித்த பிரதமர் திரு மோடி இந்த வெற்றி ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றியாகும் என்று கூறியுள்ளார் கனடா பிரதமர் திரு ஜஸ்டின் ட்ருடோ வாழ்த்துக்கு நன்றி தெரிவித்துக் கொண்ட திரு மோடி ஜனநாயகத்தில் மக்கள் நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் வளர்ச்சிக்கு வித்திடும் வெற்றியாக இது அமையும் என்றும் கூறியுள்ளார் பிரெஞ்ச் அதிபர் திரு இமானுவேல் மென்ராளின் வாழ்த்துக்கு நன்றி தெரிவித்த திரு மோடி இந்தியாவும் பிரான்சும் பாதுகாப்பு உடன்பாடுகளை அர்ப்பணிப்புடன் செயல்படுத்தம் என்றார் சவுதி மன்னர் சல்மான் பின் அப்துல் அஸீஸ் அல் சவுத் மற்றும் சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் அல் சவுத் ஆகியோரின் வாழ்த்துக்கு பிரதமர் நன்றி தெரிவித்துக் கொண்டார் இந்தோனேஷிய அதிபர் ஜோக்கோ விடிடோவின் வாழ்த்துக்கு நன்றி தெரிவித்த பிரதமர் இருநாடுகளும் நீண்ட நட்புறவை பாராட்டுவதாகவும் கூறியுள்ளார் நைஜீரிய அதிபர் முகமது புகாரி தெரிவித்த வாழ்த்துக்கு பதிலளித்த பிரதமர் திரு நரேந்திர மோடி இருநாடுகளும் எதிர்காலத்தில் நெருங்கிய நட்புறவை பாராட்டும் என்றும் கூடுதல் ஒத்துழழப்பு திட்டங்களை செயல்படுத்தும் என்றும் கூறியுள்ளார் உச்சநீதிமன்றத்தில் இன்று நான்கு புதிய நீதிபதிகள் பதவியேற்றுக் கொண்டனர் தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் அவர்களுக்கு பதவிப் பிரமாணம் செய்துவைத்தார் நீதிபதிகள் பி ஆர் தாவய் சூரியகாந்த் அனிருத்தா போஸ் மற்றும் ஏ எஸ் போப்பண்ணா ஆகியோர் இன்று பதவியேற்றுக் கொண்டனர்

இது சென்ற முறை கிடைத்த வாக்குகளை விட இரண்டு சதவீதம் குறைவாகும் தேமுதிகவிற்கு இந்தத் தேர்தலில் இரண்டு புள்ளி ஒன்று ஒன்பது சதவீத வாக்குகள் கிடைத்துள்ளன

பாமகவிற்கு இம்முறை ஐந்து புள்ளி நான்கு சதவீத வாக்குகள் கிடைத்துள்ளன சென்ற தேர்தலில் கிடைத்த வாக்குகளை விட இது ஒரு சதவீதம் கூடுதலாகும்

சென்ற முறை அக்கட்சிக்கு பூஜ்யம் புள்ளி ஐந்து சதவீத வாக்குகள் மட்டுமே கிடைத்தன மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இம்முறை இரண்டு புள்ளி நான்கு பூஜ்யம் சதவீத வாக்குகள் கிடைத்தன சென்ற தேர்தலில் பூஜ்யம் புள்ளி ஐந்து சதவீத வாக்குகள் மட்டுமே கிடைத்தன நோட்டாவில் இம்முறை ஒரு புள்ளி இரண்டு எட்டு சதவீத வாக்குகள் பதிவாகின சென்ற முறை ஒன்று புள்ளி நான்கு சதவீத வாக்குகள் பதிவாகின

ஸ்ரீபெரும்புதூரில் கடந்த மார்ச் மாதம் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்யும் போது விஷவாயு தாக்கி உயிரிழந்த ஆறு பேரின் குடும்பங்களுக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் அந்த குடும்பத்தினருக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் நஷ்டாடு வழங்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார் திருவாரூர் மாவட்டத்தில் தனியார் வெடிபொருள் உற்பத்தி மையத்தில் கடந்த மார்ச் மாதம் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்த ஆறு பேரின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் தவா ஒரு லட்சம் ருபாய் நிவாரணம் வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் சோளிங்கர் தொகுதியிலிருந்து வெற்றி பெற்ற அஇஅதிமுக உறுப்பினர் திரு ஜி சம்பத் விளாத்திக்குளம் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு பி சின்னப்பள் நிலக்கோட்டை தொகுதியிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர் திருமதி எஸ் தேன்மொழி மற்றும் ஆகியோர் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியை அவரது இல்லத்தில் இன்று சந்தித்தனர் துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர் செல்வத்தையும் சந்தித்து அவர்கள் வாழ்த்துப் பெற்றனர் மக்களவைத் தேர்தலில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணியின் கீழ் வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் கூட்டணி கட்சித் தலைவர்களும் திரு ஸ்டாலினை சந்தித்தனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் குழந்தைகள் விற்பனை வழக்கில் தொடர்புடைய ஏழு பேருக்கு ஜூன் ஆறாம் தேதி வரை நீதிமன்ற காவலை நீட்டித்து நாமக்கல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

பின்னர் ஏழு பேரையும் சிபிசிஐடி ளவல்துறையினர் நாமக்கல் தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தினர் நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் அனைவரும் சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர் அரசுத் தேர்வுகள் இயக்ககம் மார்ச் மாதம் நடத்திய பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்தலில் மறு கூட்டலுக்கு விண்ணப்பித்தவர்களின் மதிப்பெண் மாற்றம் மற்றம் தேர்வு எழுதியவர்களின் பதிவு எண்கள் பட்டியலும் திங்கட்கிழமை வெளியிடப்படும் என்று அறிவித்துள்ளது ஸ்கேன் டாட் டிஎன்டிஜிஈ டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் மறுகூட்டல் முடிவுகளை தெரிந்துகொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது உலகக் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் ஆயத்த ஆட்டத்தில் இந்தியா நியூசிலாந்தை எதிர்த்து விளையாடுகிறது இந்திய நேரப்படி இந்த ஆட்டம் லண்டனில் நாளை பிற்பகல் மூன்று மணிக்கு தொடங்கும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வரிசையில் இரண்டாம் நிலையில் உள்ள இந்தியா இங்கிலாந்தையும் ஆஸ்திரேலியாவையும் எதிர்த்து விளையாடுகிறது அஸ்ஸாம் மாநிலம் குவஹாத்தியில் நடைபெற்று வரும் இந்தியா ஒபன் சர்வதேச குத்துச்சன்டைப் போட்டியில் இந்தியாவின் மேரி கோம் இன்று விளையாடுகிறார்

சரிதா தேவி தங்கப்பதக்கம் வென்றார்